தீபகற்ப ராணுவ கமாண்ட் விரைவில் ஏற்படுத்தப்படும் என பாதுகாப்புத் துறை தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் கூறி உள்ளார்

ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியின் எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கை நீட் தேர்வு மூலமே நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

பின்னர் அந்த தண்டனையும் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கை விசாரித்த டெல்லி கூடுதல் செஷன் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது பிபின் ராவத் தீபகற்ப கட்டளைப் பிரிவு ஒன்று விரைவில் ஏற்படுத்தப்பட உள்ளதாக பாதுகாப்பு துறை தலைமைத் தளபதி ஜெனரல் பிபின் ராவத் தெரிவித்துள்ளார் டெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீபகற்ப கட்டளைப் பிரிவில் கடற்படையில் கிழக்கு மற்றும் மேற்கு பிரிவுகளும் அடங்கும் என்று அவர் கூறினார் வான் பாதுகாப்பு கட்டளைப் பிரிவு அடுத்தாண்டு தொடக்கத்தில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீருக்கு என தனியான கட்டளைப் பிரிவு எற்படுத்தப்படும் என்றார் அவர் இதன் அமைப்பு குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

கட்டளை இடக்கூடிய பணிகளுக்கு பெண்களை நியமிப்பதில் எந்த தடையும் இருக்காது என உச்சநீதிமன்றம் கூறி பெண் அதிகாரிகளை கட்டளையிடும் பதவிகளில் உள்ளது நியமிப்பதற்கான தடைக்கு எந்தவிதமான நியாயமும் இல்லை என்றும் தடை சம உரிமைக்கு எதிரானது என்றும் நீதிமன்றம் கூறியது ராணுவப் பெண் அதிகாரிகள் கடந்த காலங்களில் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர் என்று கூறிய உச்சநீதிமன்றம் பாதுகாப்பு படைகளில் பாலியல் ரீதியாக வேறுபாடு காட்டப்படுவதற்கு அரசு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று கூறியது மோடி இடமாறும் பறவை மற்றும் விலங்னங்களை பாதுகாப்பதில் இந்தியாவிற்குள்ள உறுதிப்பாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி மீண்டும் வலியுறுத்தி உள்ளார் அவர் ஆகமதாபாத்தில் நடைபெறும் இடமாறும் விலங்குகள் மற்றும் பறவைகளை பாதுகாப்பது குறித்த சர்வதேச மாநாட்டை காணொலி காட்சி மூலம் அவர் துவக்கி வைத்தார் வனவிலங்குகளையும் அது வாழும் இடங்களையும் பாதுகாப்பது இந்தியாவின் பாரம்பரிய பண்பாட்டின் ஒரு பகுதியாகவே இருந்து வருவதை சுட்டிக்காட்டினார் வனவிலங்குகள் மற்றும் பறவைகள் மீது இரக்கம் காட்டுவதை இந்திய பண்பாடு ஊக்கமளிப்பதாக அவர் தெரிவித்தார் வனவிலங்குகளை பாதுகாப்பதிலும் காடுகளின் பரப்பை அதிகரிப்பதிலும் அரசு எடுத்து வரும் பல்வேறு முயற்சிகளை பிரதமர் சுட்டிக் காட்டினார்

பியூஷ்கோயல் இந்திய தொழில்துறையினரின் உற்பத்தி பொருட்கள் உலகத் தரம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில் துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறி உள்ளார் பொருட்களின் தரம் நன்றாக இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்தியாவில் தயாரிப்போம் என்ற பிரதமரின் தொலைநோக்கு திட்டம் வேகமெடுக்கும் என்றார் புதுடெல்லியில் இன்று இந்தியாவில் தயாரிப்போம் என்பது குறித்த மாநாட்டில் அவர் பேசினார்

இந்த விமானம் இந்தியாவுக்கு திரும்பும்போது சீனாவில் வசிக்கும் இந்தியர்கள் தாய்நாட்டிற்கு செல்ல விரும்பினால் இந்த விமானத்தில் திரும்பலாம் என்றும் இதுதொடர்பாக பீஜிங்கில் உள்ள இந்திய தூதரக அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அங்குள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது இதற்கிடையே நேபாள எல்லை பகுதியில் உள்ள மாநிலங்களில் கொரோனா வைரஸ் பாதிப்பு உள்ளதா என்பது குறித்து ஆராய வல்லுனர்கள் குழு ஒன்றை மத்திய சுகாதார அமைச்சகம் அமைத்துள்ளது உத்ரகாண்ட் உத்தரபிரதேசம் பீகார் சிக்கிம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களை சேர்ந்த நேபாள எல்லை பகுதியில் உள்ள கிராமங்களில் இந்த குழு ஆய்வு செய்யும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது

விவசாயிகளின் நிலங்களில் உள்ள நுண்சத்து குறைபாட்டை தெரிவிப்பதுடன் சரியான உரத்தை சரியான விகிதத்தில் போடவும் இந்த மண்வள அட்டை பரிந்துரை செய்கிறது

இரவு ரோந்துப் பணியில் உள்ள காவலர்கள் மனிதநேயத்துடன் நடந்து கொள்கிறார்கள் என்றும் மூத்த குடிமக்களிடம் சென்று எதாவது உதவி தேவையா எனவும் கேட்டு வருகின்றனர் இந்த பீட் எனப்படும் கண்காணிப்பு முறை மூலம் பள்ளிகளில் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிடுவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளது என்றும் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டவர்களால் செய்யப்படும் குற்றங்களும் குறைந்துள்ளன என்றும் அவர் கூறி உள்ளார் மேலும் பெண்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நில ஆக்கிரமிப்பு புகார்கள் ரவுடிகளின் தொந்தரவு போன்றவற்றை பீட் பணியில் உள்ளவர்கள் காவல் துறை உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிப்பார்கள் என்று அவர் கூறினார் இந்த பீட் முறை சிறப்பாக செயல்படுவதால் நாட்டின் மற்ற பகுதிகளிலும் இந்த முறையை அமல்படுத்தலாம் என அவர் கருத்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உள்ளது போன்ற இரவு ரோந்து முறை மற்ற யூனியன் பிரதேசங்களிலும் அமல்படுத்த வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாக துணை நிலை ஆளுநர் தெரிவித்தார்

அவர் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசினார் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றிய புதுவை சட்டமன்ற சிறப்புக் கூட்டத் தொடரை அகில இந்திய என்ஆர் காங்கிரசும் அஇஅதிமுகவும் புறக்கணித்ததை அவர் குறை கூறினார் தமிழக சட்டமன்றம் சென்னை வண்ணாரப்பேட்டை தடியடி சம்பவம் குறித்து தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சட்டமன்றத்தில் விளக்கம் அளித்தார் அனுமதியின்றி பலர் போராட்டங்களை நடத்தினார்கள் என்றும் பேருந்துகள் மீதும் காவலர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது என்று கூறிய அவர் போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்ய முயன்ற போது காவல் துறையின் வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டன என தெரிவித்தார் இந்தப் போராட்டத்தின் போது முதியவர் ஒருவர் இறந்தார் என வதந்தியைப் பரப்பி போராட்டத்தை தூண்டி விட்டனர் என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார் முதலமைச்சரின் பதில் திருப்தி அளிக்கவில்லை எனக் கூறி திமுக உள்ளிட்ட கட்சிகள் சபையில் இருந்து வெளிநடப்பு செய்தன